நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கில் மக்கள் போதிய ஒத்துழைப்பு வழங்கி கொரோனா வைரஸ்க்கு எதிரான போரை வெற்றியடைய செய்ய வேண்டுமென்று பிரதமா திரு

தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கும் நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் நோய்த்தொற்றினால் யாரும் உயிரிழக்க்கூடாது என்பதற்காகவே அரசு முழுவீச்சில் பணியாற்றுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இனிடவிரிவானடசெய்கிகள் பிரகம் நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கின்போது மக்கள் நிர்வாகத்திற்கு போதிய ஒத்துழைப்பு அளித்து கொரோனா வைரஸ்க்கு எதிரான போரை வெற்றியடைய வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று இதை தெரிவித்த அவர் சமூக வலைதளங்களில் வரும் மருத்துவ பதிவுகளை கொண்டு சுய மருத்துவத்தில் மக்கள் ஈடுபட வேண்டாமென்றும் மருந்துளை உட்அகொள்வதற்கு முன்னர் மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்ய வேண்டுமென்றார்

ஊரடங்கின் போது அத்தியாவசிய சேவைகளை நமக்கு வழங்கும் அனைவரின் பணிகளையும் நாம் ஊக்குவிக்க வேண்டுமென்றார்

இரு தலைவர்களும் பரஸ்பரம் இருநாட்டு மக்களும் இந்நோயிலிருந்து விரைந்து மீண்டெழ விருப்பம் தெரிவித்தனர் உலகளாவிய இந்த நெருக்கடியின்போது ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பிற்கும் பேச்சுவார்த்தைகளுக்கும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர்

நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்

பணியாளர்கள் ஆக்கப்பூர்வமாகவும் கடினமாகவும் உறுதியாகவும் பணியாற்ற வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார்

பரிசோதனை தொடர்பான கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறிய அவர் இந்த தனியார் ஆய்வகங்கள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

கொரேனா வைரஸ் சமூக மாா்க்கமாக பரவுவதற்கான நம்நாட்டில் ஆதாரங்கள் இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டார்

கொரோனாட உள்துறைடஅமைச்சகம்டதொடர்ச்சி இதுதவிர சமூக நலத்துறையின் கீழ் செயலாற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லங்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற பெண்கள் கைம்பெண்கள் சார்ந்த இல்லங்கள் ஓய்வூதியதார அலுவலா்கள் ஆகியோருக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

திருவாரூர் மாவட்டம் மன்னா்குடியில் இன்று செய்தி யாளர்களிடம் பேசிய அவர் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்பது தவறான செயல் என்று கூறினார்

ரேஷன் கடைகளில் போதிய பாதுகாப்புடன் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஆயிரம் ரூபாய் நிவாரண நிதி எப்பொழுது வழங்கப்படும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்றார் முன்னதாக மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையை ஆய்வு செய்த அமைச்சர் நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் பரிசோதனைகள் கொரோனா முன்னேற்பாடு போன்றவை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் செங்கோட்டையன் தமிழகத்தில் நோய்த்தொற்றினால் எந்தவொரு உயிரையும் இழந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் அரசு இயந்திரம் முழுவீச்சில் தமது பணிகளை மேற்கொண்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பல நாடுகளில் நோயை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அதன் அடிப்படையிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் இதனை அலட்சியப்படுத்தாமல் அரசு நாள்தோறும் எடுக்கும் ஒவ்வொரு அறிவிப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாா் மேலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை குறித்து முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் கூறினார்

சேலம் மாவட்டத்தில் சேலம் சூரமங்கலம் உழவா்சந்தையில் சமூக இடைவெளியில் பொதுமக்கள் நிற்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன